வடகிழக்கு பருவமழை தொடங்கியதையடுத்து மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக நள்ளிரவு தொடங்கி நண்பகல் வரை மழை பெய்துவருகிறது

சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில மாவட்டங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார்

தாத்தங்குடி நெல்லை நீலகிடி கோபம்புத்தார் திருவண்ணாமலை தஞ்சை திருவாரூர் நாகை புதக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகியிருப்பதன் காரணமாக மாலத்தீவு அதனைபொட்டி கோள கடற்கரைப் பகுதிங்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவறுத்தப்படுகிறதுப கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்தது தொடர்மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேற்று நாகையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

விக்கிரவாண்டி நான்குநேரி சுட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ளது அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு பழனிசாமி விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மக்கள் நலனுக்கான கூட்டணி அஇஅதிமுக கூட்டணி என்று அவர் குறிப்பிட்டார் திமுக சந்தர்ப்பவாத கூட்டணியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குற்றம் காட்டினார் நடப்பாண்டு இறுதிக்குள் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் அஇஅதிமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர் செல்வம் நான்குநேரி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் தமிழக மக்களின் நலனுக்காக அஇஅதிமுக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார்

எஞ்சியவர்களுக்கும் வீட்டு வசதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் அஇஅதிமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் ஒரு லட்சும் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்து மத்திய அரசின் விருதினை தமிழகம் பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார் காவிரி பிரச்சனையில் மாநிலத்தின் உரிமையை அஇஅதிமுக அரசுதான் உறுதி செய்திருப்பதாகவும் திரு ஓ பன்னீர் செல்வம் தெரிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் திமுக கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மக்கள் நலனில் அக்கறையின்றி தமிழக முதலமைச்சர் செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார்

இளைஞர் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மகாராஷ்ட்ரா சட்டப்பேரவை தேர்தலையொட்டி நேற்று புனேயில் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் இளைஞர்களின் பங்களிப்போடு உயர் பொருளாதார வளர்ச்சியை எட்டமுடியும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்

நேற்று மும்பையில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் அந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட விதத்தைதான் எதிர்ப்பதாக தெளிவுபடுத்தினார் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளவேண்டும் என்றும் டாக்டர் மன்மோகன் சிங் கேட்டுக்கொண்டார் அயோத்தி பிரச்னையில் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பினை வழங்கும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

இந்தியா ஓமன் இடையேயான கூட்டு விமானப் பயிற்சி நேற்று ஓமனில் தொடங்கியது தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஐந்து சதவீத அகவிவைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது கோவில்பட்டி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் கூடுதல் வகுப்பறைகள் இரண்டு மாதங்களில் கட்டப்படும் என்று தூத்துக்குடி ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார் தேனி மாவட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை காட்டிலும் வங்கிக் கடன்கள் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளன வேலுார் மாவட்டத்தில் கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் மகளிர் பிரிவில் பத்து பேரும் ஆடவர் பிரிவில் ஐந்து பேரும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர் அரையிறுதி ஆட்டங்களில் ஆறு பேர் தோல்வியடைந்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர்